இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மத்திய சட்ட அமைச்சருக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான வேட்புமனுக்களின் பரிசீலனை இன்று நிறைவடைந்தது

டச் ஓபன் சாலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்துக்கு இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரஷாந்த் விஷ்ணுவர்தன் இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டிலேயே தமிழகத்தின் தலைநகர் சென்னையில்தான் பெண்கள் பாதுகாப்பாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் உள்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு வருவதாகக் கூறினார் சாலை விபத்துகளும் பெருமளவு குறைந்திருப்பதாகவம் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களிடம் மின்னு முறையில் அபராதம் வசூலிக்கப்படுவதால் விதிமீறல்கள் குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்தவொரு நிகழ்வாயினும் அதனை முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பதில் தமிழக காவல்துறை மிகவும் சிறப்பாக செயல்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் நாட்டில் குற்றத்தடுப்பு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு ஆகியவற்றில் தமிழக காவல்துறை முதலிடம் வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை தமிழ் மற்றும் மாநில மொழிகளில் மொழிப்பெயர்ப்பதற்கு முயற்சி எடுத்த மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்துக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மக்கள் அவரவர் மொழியிலேயே தீர்ப்புகளை புரிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளையும் தமிழ் மொழியில் வழங்குவதற்கு ஆவண செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் சட்டப்பேரவையில் வெளியான மேலும் சில தகவல்கள் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்திற்குப்பின்னர் மாநில சட்டங்களின் கீழ் செல்லுபடியாகும் வகையில் மற்றொரு சட்ட முன்வடிவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் இன்று அறிமுகப்படுத்தினார் ஊராட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கு நியமிக்கப்பட்ட தனி அலுவலர்களின் பணிக்காலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்க வகை செய்யும் இரண்டு சட்டத்திருத்த முன்வடிவுகளை உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி இன்று தாக்கல் செய்தார் ஆவடி நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்ட முன்வடிவையும் அவர் அறிமுகப்படுத்தினார்

பட்டுக்கோட்டை தொகுதி அபிராமப்பட்டினத்தை நகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் சென்னையை அடுத்த பல்லாவரம் ஏரி சீரமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் உயர் அழுத்த மின்சாரத்தை கொண்டு செல்லும் மின்பாதையை புதைமின் வடங்களாக பதிப்பதற்கான தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் தற்போது இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் அரசு நிகழ்ச்சிகளுக்கு சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களை அழைப்பது அவசியம் என்று பேரவைத் தலைவர் திரு பி தனபால் வலியுறுத்தியுள்ளார்

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் ஹெச்ஐவி தொற்றுள்ள தாய்மார்களுக்கு நெவிரெப்பெய்ன் என்ற மருந்து செலுத்தப்படுவதாகவும் இதனால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று தடுக்கப்படுவதாகவும் கூறினார்

ஹெச்ஐவி தொற்றுக்கு பெற்றோரை இழந்திருக்கும் ஆறு வயதிற்குட்பட்டிருந்தால் அவர்களை தத்தெடுக்க வகைசெய்யவும் அதற்கும் மேற்பட்ட வயது குழந்தைகளுக்கு பராமரிப்பு இல்லங்களில் பாதுகாப்பு அளிக்கப்படுவதாகவும் சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி வி சரோஜா குறிப்பிட்டார் தமிழக சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் ராமசாமி படையாட்சியாரின் உருவப்படத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்துவைத்தார் சட்டப்பேரவை அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்களும் அனைத்துக் கட்சிகளையும் சார்ந்த பேரவை உறுப்பினர்களும் பங்கேற்றனர் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான வேட்புமனுக்களின் பரிசீலனை இன்று நிறைவடைந்தது

தமிழகத்தில் தேனி திண்டுக்கல் உள்பட ஒன்பது மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் கூறியிருக்கிறார்

நாட்டுப்படகில் சென்ற எட்டு மீனவர்கள் வல்லம் அருகே சர்வதேச கடல் எல்லைப்பகுதியில் சிக்கிக் கொண்டதாகவும் அவர்களின் அவசர அழைப்ப ஏற்று கடலோர காவல்படை அவர்களை மீட்டதாகவும் பாதுகாப்புத் துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது படகில் இருந்த மீனவர்களிடம் இலங்கை கடற்படையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கடல் கொந்தளிப்பால் மீனவர்கள் சென்ற நாட்டுப்படகு சர்வதேச எல்லைப்பகுதிக்கு அடித்துச் செல்லப்பட்டதாக கூறியதை அடுத்து கடலோர காவல்படையினர் அவர்களை மீட்டு வந்தனர் இந்திய வெளியுறவுத்துறையின் மூத்த அதிகாரியான திரு விவேக் குமார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தனிச்செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் நியமனக் குழு இதற்கான முடிவை இன்று அறிவித்தது மத்திய அரசின் தேசிய கல்வி வரைவுக் கொள்கை பற்றிய விவாதக் கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது சென்னை கிண்டி தொழில்நுட்ப கல்வி கழக வளாகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயாவில் வரும் திங்கட்கிழமையன்று காலை பத்து மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சாலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்துக்கு இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரஷாந்த் விஷ்ணுவர்தன் இணை முன்னேறியுள்ளது

ரஷ்ய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் மேகனா ஜக்கம்புடி முன்னேறியுள்ளார் இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹாரா எதிர்கொள்கிறார் தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது